வேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளாா்

மாநிலத்தில் ஊரடங்கு புதிய தளா்வுகளுடன் அடுத்த மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நாளை தொடங்கக்கூடும் என்று வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியல் அவர் இவ்வாறு கூறினார் ஊரடங்கு உத்தரவுகள் தளர்தப்பட்டுள்ளதால் தற்போது மிகவும் எச்சிக்கையாக இருப்பது அவசியமாகிறது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கவனக்குறைவாக இருப்பது எச்சிக்கை உண்வை கைவிடுவது போன்றவற்றுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போா் இப்போதும்கூட தீவிரமானது என்றும் அவா் கூறியுள்ளாா் இதனை கருத்தில் கொண்டு முக கவசும் அணிவது தனி நபர் இடைவெளியை கடைபிடிப்பது அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டிலேயே இருக்க வேண்டுமென்றும் அவா கேட்டுக் கொண்டாா்

நாட்டு மக்களின் உறுதிதான் இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போரில் பெருமளவு உதவியதாகவும் அவர் கூறியுள்ளார் மருத்துவா்கள் செவிலியா்கள் மருத்துவம்சாா் பணியாளா்கள் காவல்துறையினா் ஊடகவியலாளா்கள் ஆகியோரின் பங்கு பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதுபோன்று பல் மக்களுக்கு சேவையாற்றி வருவதாகக் கூறிய பிரதம் மதுரையைச் சேன்ந்த மோகன் முடித்திருத்தகம் நடத்தி வருவதாகவும் தமது மகளின் படிப்புக்காக சேமித்து வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாயை ஏழைகளுக்காக இந்த கால கட்டத்தில் அவர் செலவு செய்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் இவரைப்போன்ற பலர் பிறருக்கு சேவை புரிந்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போரில் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போராட்டம் நீண்ட பாதையை கொண்டது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய மாநில அரசுகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் ரயில்வே ஊழியா்களும் இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருவதாகவும் அவா் குறிப்பிட்டார்

யோகா தொடர்பாக ஆயூஷ் அமைச்சகம் காணொலி போட்டிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அளைவரும் இப்போட்டியில் பங்கேற்க வேண்டுமென்றும் பிரதமா் கேட்டுக் கொண்டாா் ஒடிஸா மற்றும் மேற்குவங்கத்தில் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் துணிச்சலாக அதளை எதிர்கொண்டது பாராட்டுதலுக்குரிது என்றும் அவர் கூறினார் வரும் ஐந்தாம் தேதி உலக கற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதை கட்டிக்காட்டிய பிரதமர் இயற்கைக்கு ஏற்ற வாழ்க்கை முறைக்கு நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டுமென்றும் குறிப்பிட்டார்

பிரதம் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் இன்று இரவு எட்டு மணிக்கு சென்னை அகில இந்திய வானொலியில் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதை அஞ்சல் செய்யும் பணியாளா் நலத்துறை சாா்பில் கடந்த ஒராண்டில் படைத்த சாதனைகள் பட்டியல் அடங்கிய மின்னணு புத்தகத்தை அத்துறைக்கான அமைச்சா் டாக்டா் ஜிதேந்திரசிப் தெரிவித்துள்ளாா்

பொதுமக்களின் குறைகளை களைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகயையும் அவர் பட்டியலிட்டார் இடம்பெயர்ந்த தொழிலாளர் நலனுக்காக இயக்கப்படும் சிறப்பு ரயிலின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு மாநில அரசுகள் உரிய திட்டங்களை வகுக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இடம்பெயர்ந்த தொழிலாளர் நலனுக்கான ரயில் தேவை மற்றும் அவர்களை ரயில் நிலையங்களுக்கு அழைத்து வருவது போன்ற பணிகளை மாநில அரசுகள் உரிய திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளது

தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு பல்வேறு தளர்வுகளுடன் அடுத்த மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதன்படி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் நீங்கலாக இதர பகுதிகளில் பேருந்து போக்குவரத்து நாளை முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பேருந்து போக்குவரத்து நடைபெறும்

அங்கீகரிக்கப்பட்ட தடங்களில் தனியார் பேருந்துகளும் இயக்க அனுமதிக்கப்படுகிறது மண்டலத்திற்குள் பயணிக்கும் பயணிகளுக்கு இ பாஸ் தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளி மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்களுக்கு தற்போதைய நடைமுறை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இருப்பினும் இந்த கடைகள் குளிர்சாதன எந்திரங்களை இயக்கக்கூடாது ஒரே நேரத்தில் ஐந்து வாடிக்கையாளர்கள் மட்டுமே கடைக்குள் வருவதை உறுதி செய்ய வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன

தேநீர் கடைகள் உணவு விடுதிகள் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி அனுமதிக்கப்படுகிறது

வாடகை கார்களில் மூன்று பயணிகளும் ஆட்டோக்களில் இரண்டு பயணிகளும் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது சைக்கிள் ரிக்ஷாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையிலும் முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தாமல் செயல்படவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கணைச் சேர்ந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டால் அவா்கள் வீடு திரும்பும்போது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இந்த நோப் தொற்று பரவலை தடுக்க பொது இடங்களில் முக கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நாளை தொடங்க உள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்